வெளியுறவுத் துறை அமைச்சர் டாக்டர் எஸ்

சட்டம் ஒழுங்கு பிரச்சினை எதுவும் இல்லாமல் வாக்குப்பதிவு பொதுவாக அமைதியாக நடந்து முடிந்தது என்றும் அவர் தெரிவித்தார் வாக்குப்பதிவு முடிந்ததால் இன்று முதல் தேர்தல் பறக்கும் படை பணம் பறிமுதல் போன்ற நடவடிக்கைகள் ஏதும் இருக்காது என்றும் அதற்கான அமைக்கப்பட்ட குழுக்கள் கலைக்கப்படுவதாகவும் அவர் கூறினார்

தேர்தல் நடைபெற்ற ஐந்து மாநிலங்களில் எந்தவித அசம்பாவித சம்பவங்கள் இல்லாமல் தேர்தல் அமைதியாக நடைபெற்றதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது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

பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் கண்காணிப்புநடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுடனான தொடர்புகளை கண்டறிந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்றும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தினார்

நாட்டில் பத்து மாவட்டங்களில் அதிக அளவு இந்த நோய் தொற்று காணப்படுவதாகவும் இதில் ஏழு மாவட்டங்கள் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் கர்நாடகா சத்திஷ்கர் மற்றும் தில்லி ஆகிய மாநிலங்களில் தலா ஒரு மாவட்டத்தில் பாதிப்பு இருப்பதாக அவர் கூறினார்

இந்த நோய் தொற்று தற்போது வேகமாக பரவிவருவதையடுத்து மக்களிடம் அதிக அளவில் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் விதத்தில் தனியார் தொலைக்காட்சிகள் இதுகுறித்த பிரச்சாரத்தை விரிவுபடுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொண்டுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்நோயை கட்டுப்படுத்த ஐந்தாம் கட்ட அணுகுமுறையை கடைப்பிடிப்பது என்றும் அதில் பரிசோதனையை அதிகப்படுத்துவது நோய் தொற்றாளர்களை கண்டறிந்து அவர்களுக்கான சிகிச்சை அளிப்பது நோய் தொற்று ஏற்படாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் தடுப்பூசி எடுத்துக்கொள்வது ஆகியவற்றை தீவிரப்படுத்த வேண்டுமென்று வலியுறுத்தப்பட்டது இந்த அடிப்படையில் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மத்திய அரசு தற்போது எடுத்துவருகிறது

மாணவர்களின் தன்னம்பிக்கையை ஊக்கப்படுத்துவதற்காகவும் தேர்வு தொடர்பான அச்சத்தை போக்கவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நடத்தும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்று பயன்பெற வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் மாணவ சமுதாயத்தினரை கேட்டுக் கொண்டுள்ளார் வெளியுறவுத் துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் ரஷ்ய வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு செர்ஜி லாவராவ் இடையிலான பேச்சுவார்த்தை தில்லியில் நேற்று நடைபெற்றது இதில் இருநாடுகளை சேர்ந்த உயர் அதிகாரிகளும் கலந்துகொண்டனர் இந்தக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவுத் துறை அமைச்சர்கள் இருநாடுகளுக்கிடையிலான ஆண்டு உச்சி மாநாடு நடைபெறுவது குறித்தும் அதில் ரஷ்ய அதிபர் திரு விலாடிமிர் புடின் பங்கேற்பது குறித்தும் விவாதித்ததாக தெரிவித்தனர் மேலும்இ இருநாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பு மற்றும் அணுசக்தி விண்வெளி பாதுகாப்பு துறை ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டனர் இந்தியாவின் ககன்யான் திட்டத்திற்கு ரஷ்யா அளித்துவரும் உதவிகளை வெளியுறவுத் துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெயசங்கர் வெகுவாக பாராட்டினார் ரஷ்யாவின் பாதுகாப்புத் துறை சார்ந்த தடவாடங்களை இந்தியாவில் உற்பத்தி செய்வதற்கான மேட் இன் இந்தியா திட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் ரஷ்ய வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு லாவராவ் கூறினார் மேலும் சீனாவுடன் ராணுவ அடிப்படையிலான எந்தவித நடவடிக்கைகளையும் ரஷ்யா மேற்கொள்ளாது என்றும் அவர் குறிப்பிட்டார்